திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

என்றுமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிச்சாமிதெரிவித்துள்ளார் ஐ பிஎல் கிரிக்கெட்டில் இன்றுஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன

கொல்கத்தாவில் நடைபெறும் துர்கா கொண்டாட்டங்களைகாணொளிகாட்சி மூலம் பூஜை தொடங்கிவைத்துபேசியஅவர் மக்களுக்குதர்கா பூஜை மற்றும் தீபாவளிவாழ்த்துக்களைதெரிவித்துக்கொண்டார்

மத்தியஅரசின் புதியவேளான் சட்டங்களால் விவசாயிகளுக்குளந்தபாதிப்பும் இல்லைஎன்றும் அரசியல் காரணங்களுக்காகவேளதிர்க்கட்சிகள் இந்தசட்டத்தைஎதிர்ப்பதாகவும் கூறினார்

மற்றொருகேள்விக்குபதிலளித்தமுதலனமச்சர் உலகமுதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் எந்தவிதமுதலீடும் வரப்பெறவில்லைஎனஎதிர்க்கட்சித்தலைவர் திருமுகஸ்டாலின் கூறுவதுதவறானதகவல் என்றார்

உலக வங்கிமற்றும் சர்வதேசசெலாவணிநிதியத்தின் வருடாந்திரகூட்டத்தில் காணொலிகாட்சிவாயிலாகஅவர் உரையாற்றினார் இந்தநோய் தொற்றுகடுப்புப் பணிகளில் பயன்படுத்தப்படும் முககவசங்கள் மற்றும் உபகரணங்கள் உள்நாட்டிலேயேபெருமளவில் தற்போதஉற்பத்திசெய்யப்படுவதாகஅவர் தெரிவித்தார் இதில் தனியார் துறையினர் முக்கியபங்குவகித்துவருவதாகவும் அவர் கூறினார்

காலத்தின்போதபாதிக்கப்பட்டதொழில் ஊரடங்கு விவசாயம் உள்ளிட்டபல்வேறுதுறைகளைசாா்ந்தவா்களுக்குசிறப்பு தொஞ்பபுத் திட்டம் அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினாா் இந்தநோய் தொற்றுக்கானதடுப்பு மருந்துகுறைந்தசெலவில் அளைவருக்கும் கிடைக்கவேன்மென்றநோக்கில் மத்தியஅரசுசெயல்பட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தார் மருந்தடற்பத்தியில் தப்பு இந்தியாமுக்கியபங்குவகிக்கும் என்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்தார்

இதற்காக தொடர்பு கொள்வதற்கானகட்டணமில்வாதொலைபேசிஎன் அறிவிக்கப்பட்டுள்ளது

பாதுகாப்பு ஆராய்ச்சிமேம்பாட்டுநிறுவனம் வடிவமைத்துள்ள இந்தஏவுகணையின் இறதிக்கட்டசோதனை இன்றுநிறைவடைந்துள்ளது இதனையடுத்தபாதுகாப்புப் படையில் இந்தஏவுகளை இணைக்கப்படஉள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் உள்நாட்டிலேயேவடிவமைக்கப்பட்ட ஐ என் எஸ் கவராட்டிபோர்க்கப்பல் இன்றுகடற்படையில் சேர்க்கப்பட்டது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றநிகழ்ச்சியில் ரானுவதலைமைதளபதிஜேனரல் மனோஜ் இக்கப்பலைகடற்படையில் சேர்த்தார் என்றுமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் அடுத்த இரண்டுநாட்களில் கேலம் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சிஉள்ளிட்டமாவட்டங்களில் மழைக்குவாய்ப்புள்ளதாகசென்னைவாளிலைஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்